சென்றடையவில்லை என்று உலக வர்த்தக மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பேச்சு வார்த்தை நடத்தினர்

நீட்டித்துள்ளது கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்கியது

லட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார்

வாக்குப் பதிவிற்கு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் பாலியா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழை எளிய நலிவுற்ற மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் பீகார் மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் அவர் வாக்கு சேகரித்தார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் மத்தியப் பிரதேச மாநிலம் நீமுச் என்ற இடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சண்டையின் போது வீரமரணம் அடையும் மத்திய ரிசர்வ் படை எல்லை பாதுகாப்புப் படை உள்ளிட்ட துணை ராணுவ படையினருக்கும் தியாகி அந்தஸ்து அளிக்கப்படும் என்று கூறினார் தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் காங்கிரஸ் உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ராகுல்காந்தி கூறினார் நியாய் திட்டத்தின் மூலம் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் சாதாரண மக்கள் அதிக அதிகாரம் பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்று அவர் கூறினார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகத் தெரிவித்தார் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி பிஜேபியின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்களின் ஆதரவை அக்கட்சி இழந்து விட்டதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றும் கூறினார்

புதுதில்லியில் வளரும் நாடுகளுக்கான உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு இதனைத் தெரிவித்தார் வளர்ச்சி மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை உலக வர்த்தக அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பன்முக வர்த்தக நடவடிக்கைகள் மூலம் வளர்ச்சிக்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் வளர்ச்சியை மையமாக கொண்ட வர்த்தக நடவடிக்கைகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் வா்த்தக நடைமுறைகளில் நிலவும் சிக்கல்களை களைவதற்கு உதவிடும் வகையில் எளிமையான வழிமுறைகளை உருவாக்க அந்த அமைப்பு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை தேர்தல் ஆணையத்தின் சுவிதா செயலியில் பதிவேற்றம் செய்தல் மாநில மற்றும் தலைமைத் தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்புவதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட்டது இந்தியத் தூதரக அதிகாரிகள் வேறு மாநிலங்களில் பணியாற்றும் உயரதிகாரிகள் ஆகியோரின் அஞ்சல் வாக்குகளை மின்னனு முறையில் மாற்றுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது

தமிழ்நாடு கேரளா குஜராத் பாண்டிச்சேரி மற்றும் லட்சத்தீவு ஆகிய பகுதிகளை சேர்ந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்த மற்றொரு பயிற்சி சென்னையில் நாளை நடைபெறுகிறது இதற்கான பயிற்சியை துணை தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சந்தீப் சக்சேனா திரு சுதீப் ஜெயின் ஆகியோர் வழங்குகின்றனர் இதில் சும்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோருக்கு இப்பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதனையடுத்து அண்ணா பல்கலைக் கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்கு எண்ணும் மையத்தையும் அவர்கள் பார்வையிட உள்ளனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜாவேத் ஷெரீப் புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசினார் இருநாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் உள்ள உறவுகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர் இப்பிராந்தியத்தில் நிலவும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இருநாடுகளும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் எல் டி டி ஈ இயக்கத்தின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

இலங்கையில் செயல்பட்டு வந்த இந்த இயக்கத்துக்கு இந்தியாவில் ஆதரவாளர்களும் முகமைகளும் உள்ளதாகவும் தமிழா்களுக்கு என்று தனி ஈழத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த அமைப்பு செயல்பட்டதாகவும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு இந்த இயக்கம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இரண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் காரணமாக வருவாயில் சரிவு ஏற்பட்ட போதிலும் வரும் காலாண்டில் வங்கியின் செயல்பாடுகள் லாபகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சர்வதேச அளவில் புகழ் பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்கியது

இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு திரைப்படங்கள் நாளை திரையிடப்பட உள்ளன தமிழகத்தில் நிலவும் வறட்சியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாகப் பயன்படுத்துமாறு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குனர் டாக்டர் சி என் மகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை குடிநீர் வாரிய தலைமை அலுவலகத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தர பரிசோதனை கூடங்களில் பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தும் குடிநீரின் தரத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் முதல் பெண் நடுவராக இந்தியாவை சேர்ந்த திருமதி ஜி எஸ் லட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சர்வதேச போட்டிகளில் நடுவராக பணிபுரிவதற்கு இவர் தகுதி பெற்றுள்ளார் முன்னதாக உள்ளூர் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் மூன்று மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் மூன்று சர்வதேச அளவில் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளிலும் நடுவராக அவர் பணியாற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சுர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்